நாட்டின் எல்லைகளை பாதுஙக்கவும் அமைதியை நிலைநாட்டவும் இந்திய ரானுவம் உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக பிரதம் திரு நரேந்திரமோடி கூறியிருக்கிறார் பள்ளி மாணவர்களின் பரிட்சை காலம் நெருங்கி வருதையடுத்து மாணவர்களின் மன அழுத்தத்தையும் அச்சத்தையும் போக்கும் வகையில் பிரதமர் நாளை அவர்களுடன் கலந்துரையாடுகிறார்

நேரடியாக ஒலிபரப்பாகிறது இந்தியாவின் தொழில்மய மாக்கப்பட்ட மாநிலங்களில் தமிழகம் முன்னோடியாக திகழ்வதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த நான்கு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் இன்று கைது செய்துள்ளனா் நியூசிவாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித்தொடரை இந்தியா வென்றுள்ளது இனி விரிவான செப்திகள் நாட்டின் எல்லைகளை பாதுகாக்கவும் அமைதியை நிலைநாட்டவும் இந்திய ராணுவம் உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக பிரதமா் திரு நரேந்திரமோடி கூறியிருக்கிறாா் குடியரசு தினத்தைபொட்டிய தேசிய மாணவர் படை முகாமின் நிறைவு நாளான இன்று அணிவகுப்பு மியாதையை ஏற்றுக்கொன்டு உரையாற்றிய பிரதமா் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை மக்களுக்கு எடுத்துச் செல்வதில் தேசிய மாணவர் படையினர் சிறப்பான பணியாற்றி இருப்பதாகத் தெரிவித்தார் தூய்மை இந்தியா இயக்கம் போன்ற மத்திய அரசின் திட்டங்களை பரப்புவதில் தேசிய மாணவர் படையின் பணி மகத்தானது என்று பிரதமர் பாராட்டினார் கேரளாவில் ஏற்பட்ட வெள்ளத்தின்போது அவர்கள் மேற்கொண்ட பணி பாராாட்டுக்குரியது என்றும் அவர் கூறினார் இளைஞர்களின் கனவை நனவாக்க அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் கடின உழைப்பின் மூலம் மட்டுமே கனவுகளை நனவாக்க முடியும் என்று அவர் தெரிவித்தார்

பள்ளி மாணவர்களின் பரிட்சை காலம் நெருங்கி வருதையடுத்து மாணவர்களின் மன அழுத்தத்தையும் அச்சத்தையும் போக்குவதற்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் ஆகியோருடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை கலந்துரையாடுகிறார் புதுதில்லியிலுள்ள தல் கத்தோரா விளையாட்டு அரங்கில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்திற்கும் அதிகமானோர் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தேர்வுகள் தொடர்பாக ஏற்படும் பிரச்சனைகள் மற்றும் மன அழுத்தம் குறித்து இந்த கலந்துரையாடலில் விவாதிக்கப்பட உள்ளன வெளிநாடுகளில் வாழும் இந்திய மாணவர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கவுள்ளனர் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியை அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷனில் நேரடியாக ஒலிபரப்ப ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

நாட்டிலுள்ள அனைத்து பள்ளிகள் சி பி எஸ் ஈ பள்ளிகள் உயர்கல்வி நிறுவனங்கள் ஆகியவற்றிலும் வெளிநாட்டில் உள்ள இந்திய கல்வி நிறுவளங்களிலும் இந்த நிகழ்ச்சியை நேரடியாக ஒளிபரப்ப ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பிரதம் திரு நரேந்திரமோடி மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டதற்கு மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ எதிர்ப்பு தெரிவித்தது கண்டனத்திற்குரியது என்று மத்திய இணை அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசியல் லாபத்திற்காக இத்தகைய செயலில் அவர் ஈடுபட்டதாக குற்றம்சாட்டினார் தமிழக நலனுக்காக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள திட்டங்களுக்கு பாராட்டு தெரிவிக்காமல் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்பதை மட்டுமே கொள்கையாக கொண்டுள்ளதாக அவா குறிப்பிட்டார் தமிழகத்தில் பிஜேபி உரிய நேரத்தில் கூட்டணி குறித்த அறிவிப்பை வெளியிடும் என்றும் அவர் தெரிவித்தாா்

தமிழ்நாடு காவல்துறை சீர்திருத்தச் சட்டம் அமல்படுத்தப்பட்டது தொடர்பாக விரிவாள அறிக்கை அளிக்குமாறு உள்துறை செயலாளருக்கு சென்னை உயா்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கு நீதிபதிகள் திரு சத்தியநாராயணன் மறறும் திரு ராஜமாணிக்கம் அமா்வு முன்பு விசாரணைக்கு வந்தது உச்சநீதிமன்ற உத்தரவுகளை அமல்படுத்தும் வகையில் தமிழ்நாடு காவல்துறை சீர்திருத்த சுட்டம் இயற்றப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது

இந்தியாவின் இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமாகவும் தொழில்மய மாக்கப்பட்ட மாநிலங்களின் முன்னோடியாகவும் தமிழகம் திகழ்வதாக முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் ஸ்ரீபெரும்புதூரில் விரிவாக்கம் செய்யப்பட்ட செயின்ட் கொபைன் தொழிற்சாலையை தொடங்கி வைத்து பேசிய அவர் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் வேலைவாய்ப்பை அதிகிக்கவும் உலக முதலீட்டாள் மாநாடு வெற்றிகரமாக நடத்தப்பட்டதாகத் தெரிவித்தாா்

மாநில அரசு இந்த ஆண்டு அமல்படுத்தியுள்ள பிளாஸ்டிக் தடையை முழுமையாக செயல்படுத்துவதற்கு முயற்சி மேற்கொள்ள வேண்டுமென்று முதலமைச்சா் வேண்டுகோள் விடுத்தாா் பள்ளிகளில் தேர்வு நேரத்தை கருத்தில் கொண்டு ஆசிரியர்கள் பணிக்கு திரும்ப முடியுமா என்பது குறித்து நாளை தெரிவிக்குமாறு ஆசிரியர் சங்கங்களை சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது ஆசிரியர்கள் போராட்டம் தொடர்பான வழக்கு இன்று நீதிபதி திரு கிருபாகரன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது ஆசிரியா்கள் பணிக்குத் திரும்ப அரசு எடுத்த நடவடிக்கைகள் குறித்து மாநில பள்ளிக்கல்வித்துறை தெரிவிக்க வேண்டுமென்றும் கூறியுள்ளார் மாணவர்களின் நலன் கருதி ஆசிரியர்கள் போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்ப வேண்டுமென்றும் நீதிபதி வலியுறுத்தினார் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஜாக்டோ ஜியோ சங்க பிரதிநிதிகளுடன் மாநில அரசு உடனடியாக பேச்சுவா்த்தை நடத்த வேண்டுமென்று பல்வேறு கட்சிகளும் வேண்டுகோள் விடுத்துள்ளன போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களின் நியாயமான கோரிக்கைகளை பரிசீலித்து பேச்சுவார்த்தை மூலம் நிரந்தர தீர்வு காண வேண்டுமென்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி இந்த விவகாரத்தில் தலையிட்டு காலதாமதமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்

ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த நான்கு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் இன்று கைது செய்துள்ளனா் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாகக் கூறி மீனவர்களை கைது செய்த இலங்கை கடற்படையினர் அவர்களது விசைப்படகையும் பறிமுதல் செய்தனர் மீனவர்கள் அனைவரும் காங்கேசன் துறை கடற்படை முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது

இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது நீதிபதி ஆர் வசந்தி இந்த உத்தரவை பிறப்பித்தார்

ஐ ஆர் சி டி சி தொடர்பான நிதிமோசடி வழக்கில் ராஷ்ட்ரிய ஜனதா தள் தலைவர் திரு லாலுபிரசாத் அவரது மனைவி திருமதி ராப்ரி தேவி அவரது மகன் திரு தேஜஸ்வி ஆகியோருக்கு தில்லி நீதிமன்றம் இன்று ஜாமீன் வழங்கியுள்ளது மேட்டுர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு தன்னீர் திறந்துவிடுவது இன்று மாலையுடன் நிறுத்தப்பட்டது இதன் காரணமாக நீா்மின் நிலையங்களிலும் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

அரியலூர் மாவட்ட ஊர்க்காவல் படைக்கு காலியாக உள்ள பணியிடங்களுக்கான காவல்கள் தேர்வு இன்று நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் நியூசிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித்தொடரை இந்தியா வென்றுள்ளது இன்று நடைபெற்ற மூன்றாவது ஒருநாள் போட்டியில் இந்தியா ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றிபெற்றது

இந்திய அணியின் முகமது ஷமி மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினாா்